அமெரிக்கா இந்தியா இடையே பாதுகாப்பு மற்றும் ளரிசக்தித் துறையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

டொனால்ட் டிரம்ப் இந்தியாவின் சிறந்த நண்பர் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தேசிய ஏற்படுத்தப்பட்டதின் முதலாமாண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது

போட்டியில் மும்பை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இரட்டை சகோதரிகள் நான்கு பதக்கங்களை வென்றுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்ட் டிரம்ப் இன்று புதுதில்லியில் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் இருநாட்டு தலைவாகளும் இருநாடுகளுக்கிடையேயான உறவு வாத்தகம் முதலீடு பாதகாப்பு தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை ளிசக்தித்துறை மற்றும் இந்தோ பசிபிக் பகுதிகளில் நிலவும் சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கின்றனர் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே பாதுகாப்பு ளிசக்தித்துறையில் சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன நேற்று அகமதபாத்தில் உள்ள சர்தார் வல்வபாய் படேல் கிரிக்கெட் எமதானத்தில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் ரானுவ ஹெலிகப்டர் மற்றும் தளவாடங்கள் கமார் மூன்று பில்லியன் டாலர் அளவிற்கு இந்தியாவிடம் ஒப்பந்தம் செய்யப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார்

அமெிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் அவரது மனைவிக்கு பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதை இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்கப்படுகிறது அதன்பின் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினவைடம் அமைந்துள்ள ராஜ்காட்டிற்கு சென்று மலர்வளையம் வைத்து மரியாதை செய்கின்றனர் அதனை தொடர்ந்து திரு மோடி மற்றும் டிரம்ப் இடையேயான பேச்சுவார்த்தை ஐதரபாத் இல்லத்தில் நடைபெறுகிறது பேச்சுவார்த்தைக்கு பின்னா் திரு மோடி விருந்தளிக்கிறார் இன்று மாலை குடியரசுத் தலைவா மாளிகையில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை திரு டிரம்ப் சந்தித்து பேசுகிறார் அதன் பின்னர் இரவு விருந்தில் கலந்து கொள்கிறார் திரு டிரம்ப் உடன் அவரது மனைவி திருமதி மெலனியா மகள் யுவாங்கா மருமகன் ஹசரேத் குஸ்னர் மற்றம் அமெரிக்க அதிபரின் உயர்நிலை அதிகாரிகள்இரண்டு நாள் பயணமாக நேற்று இந்தியா வந்தனா் அவா்களை பிரதமா் திரு நரேந்திர மோடி அகமதபாத் விமானநிலையத்தில் வரவேற்றாா் நமஸ்தே டிரம்ப் நிகழ்ச்சியில் பேசிய இருதலைவர்களும் ஒருவருக்கொருவர் பாராட்டி கொண்டனர் மேலும் ஜனநாயகத்தின் இரு பெரும் நாடுகளாக திகழும் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவை வளாக்கும் விதத்தில் பல ஒப்பந்தங்கள் செய்யப்படுவதாக குறிப்பிட்டனா் இந்தியாவும் அமெிக்காவும் இயற்கையிலேயே நட்பு நாடுகளாக திகழுவதாகவும் இந்தியாவின் மிகச்சிறந்த நண்பர் திரு டிரம்ப் என்று பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டார் திரு டிரம்ப் ன் வருகை இந்திய அமெரிக்க உறவில் புதிய அத்தியாத்தை தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்டர் இந்தியா புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் இது அமெரிக்க புதிய உறவில் உத்வேகத்தை அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

தேசிய போர் நினைவுச் சின்னம் ஏற்படுத்தப்பட்டதின் முதலாமாண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது

நாட்டிற்காக உயிரிழந்த வீரர்களின் நினைவாக இந்த நினவுச்சின்னம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு மோடி அப்போது தெரிவித்திருந்தாா் முப்பபடைகளின் தலைமை தளபதியான பிப்பின் ராவத் மற்றம் முப்படைகளைச் சேர்ந்த தளபதிகள் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் மவரஞ்சலி செலுத்தி போர் வீரர்களுக்கு மியாதை செய்கின்றனர் தின நிகழ்ச்சியில் சிறப்பாக அணிவகுப்பு நடத்திய குழக்களுக்கு குடியரசு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேடயத்தை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் முப்படைகளில் விமான படையின் அணிவகுப்பு சிறப்பாக இருந்ததாக தேர்வு செய்யப்பட்டு கேடயம் வழங்கப்பட்டது ஏர் மார்ஷல் எம் எஸ் ஜி மேனன் மற்றும் பிளைட் லெப்டினட் புநீகாந்த் சர்மா ஆகியோா் விருதுகளை பெற்றுக்கொண்டனா் மத்திய காவல்படை பிரிவில் மத்திய தொழிற்பாதுகாப்பு படையினருக்கு சிறந்த அணிவகுப்பு நடத்தியதற்காக விருது வழங்கப்பட்டது மத்திய தொழிற்பாதுகாப்பு படையின் இயக்குனர் ராஜேஷ் ரஞ்ஜன் டெப்டி காமன்டட் பிராப் சிம்ரன் சிங் ஆகியோர் விருதுகளை பெற்றுக் கொண்டனர் அணிவகுப்பில் முப்படைகளும் சிறப்பாக செயல்பட்டதாகவும் இது அவா்களுடைய கடின உழைப்பு மற்றும் பயிற்சியை வெளிப்படுத்தியதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் மற்றவர்களும் இவர்களின் செயல்பாட்டை கண்டு வருங்காலங்களில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மத்திய அரசின் நடவடிக்கைகளால் ஜம்மு காஷ்மிரில் பல்வேறு தொழிற் நிறுவனங்கள் அமைய வாய்ப்புள்ளதாக மத்திய அமைச்சா் திரு ஜிதேந்தா் சிங் தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீரில் உள்ள இளைஞர்கள் புதிதாக அமையவுள்ள தொழில் நிறுவனங்களுடன் கைகோ்த்து மாநிலத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உத்தம்பூர் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து அவர் ஆய்வுமேற்கொண்டார் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார் பஞ்சாயத்தராஜ் அமைப்பின் பரிந்தரையின் பேரில் தேவையான திட்டங்களை கண்டறிந்து பயனாளிகளுக்கு அது சென்று சேரும் விதத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் புதுமை மற்றும் ஆய்வு பணிகளில் முக்கியத்துவம் அளிக்கும் விதத்தில் கல்வித்தரம் உயர்த்தப்படுவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சள் திரு ரமேஷ் பொகியா தெரிவித்துள்ளார் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஆய்வு கூட்டத்தை நேற்று தலைமையேற்று நடத்தி பேசிய அமைச்சா் நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் முக்கியத்துவம் அளிப்பதாக குறிப்பிட்டார் இந்த நிறுவனங்கள் புதிய தலைமுறையை உருவாக்குவதில் முனைப்புடன் செயல்படுவதாகவும் இதன்மூலம் உலக அளவில் முன்னணி பட்டியவில் இடம்பிடிக்கும் விதத்தில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

இதனை அந்நாட்டு அரசு மறுத்துள்ளது அதேநேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பின் மைய புள்ளியாக குவாம் பகுதி இருப்பதாக தெரிவித்துள்ளது

கடந்த வாரம் தென்கொரியாவில் தேஹு என்ற பகுதியில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்ததாகவும் அது தற்போது அதிக அளவில் அங்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரியா நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேஹு பகுதியில் உள்ள சின்சோவிச்சி தேவாவயத்தில் இருந்து இந்த தொற்று பரவியுள்ளதாக தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்புகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் நேற்று உயர் அதிகாரிகளுடன் தில்லியில் ஆலோசனை நடத்தினார்

சீனா ஹாங்காங் தாய்லாந்து சிங்கப்பூர் ஜப்பாள் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பயணிகளிடம் தற்போது பரிசோதனை செய்யப்படுகிறது

இந்த ஆணையம் மிகவும் சிக்கலான சட்ட விஷயங்களை அரசுக்கு பரிந்துரைக்கும் இதனுடைய காலகட்டம் மூன்று ஆண்டுகள் ஆகும்

பொதுவாக இம்மாதிரியான ஆணையங்களுக்கு உச்சநீதிமன்றம் மற்றும் உயா்நீதிமன்றத்தின் ஒய்வுபெற்ற நீதிபதிகள் நியமிக்கப்படுவார்கள்

க்நாடகாவின் ஜெயின் பல்கலைக்கழகம் நான்கு தங்கம் உட்பட ஏழு பதக்கங்களை பெற்று மூன்றாம் இடத்தில் உள்ளது